ருவாண்டாவிற்கு மருத்துவ உதவி உட்பட எந்த ஆதரவையும் அளிக்க இந்தியா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் பால் ககாமேயிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பிரதமரின் கனவுத்திட்டமான புதிய இந்தியாவை உருவாக்க பாடுபட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிஷாங்க் பொக்ரியால் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

இந்தியாவும் சீனாவும் எல்வைப் பகுதி தொடர்பான சர்சசைகளுக்கு அமைதிப் பேச்சு வார்த்தை மூலம் தீர்வு காண உறுதிப் பூண்டுள்ளன

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இரு தலைவர்களும் நேற்று தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினர்

அந்த பகக்களால் குழந்தைகளுக்குத் தேவையான பால் கிடைப்பதாகவும் விவசாயிகளின் வருமானம் அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார் கோவிட் தொற்றால் சுகாதாரத் துறையில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வது தொடர்பாகவும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துகளை பகிர்ந்து கொண்டனர் விவசாயிகளின் வாழ்வு மேம்படவும் ஊரக பகுதிகளின் பொருளாதாரம் வலுவடையவும் குடியரசுத் தலைவர் இரண்டு அவசர சட்டங்களை அமல்படுத்தியுள்ளார் விவசாயிகளின் உற்பத்தியை வர்த்தகப்படுத்துவது தொடர்பான ஒரு சுட்டமும் விவசாயிகளை அதிகாரப்படுத்தி விலையை உறுதிப்படுத்தி வேளாண் தொடர்பான சேவைககளை ஊக்குவிக்க மற்றொரு அவசர் சுட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த இரண்டு சுட்டங்களும் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்குப் பின்னர் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது இந்த சீர்திருத்தங்கள் அனைத்தையும் மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர தோமர் கூறியுள்ளார் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசு விரிவாள அம்சங்களுடன் இந்த அவசர சட்டங்களை இயற்றியுள்ளது என்று அமைச்சர் திரு தோமர் கூறியுள்ளார் வர்த்தக தொழில் நிறுவளங்கள் திவால் மற்றும்முடங்கிப் போவது தொடர்பான புதிய அவசர சட்டத்தை மத்திய அரசு நேற்று பிறப்பித்தது கோவிட் தொற்று ஏற்பட்டதையடுத்து வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய பாக்கியை திருப்பி செலுத்துவதற்கு கால அவகாசும் அளிக்கப்பட்டுள்ளது

நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பிரதமரின் கனவுத்திட்டமான புதிய இந்தியாவை உருவாக்க பாடுபட வேண்டும் என்று மத்திய மனித வன மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு நிஷாங்க் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் சர்வதேச தரமான கல்வி நிறுவனங்களைக் கண்டறிவதற்கு ஐஐடி நிறுவன இயக்குநர்கள் அளவிலான குழுவினருடன் அவர் ஆலோசனை நடத்தினார் இக்குழு கல்வி நிறுவனங்களுக்கான தரத்தை உறுதி செய்யும் இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் கண்காணிப்புகளை மேற்கொள்ளுவது தொடர்பான திட்டத்தை இக்குழு வடிவமைக்கும் ஆசியாவின் முதல் நூறு கல்வி நிறுவனங்கள் வரிசையில் பெங்களுரில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி நிறுவனமும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனமும் இடம் பெற்றதற்கு அவர் பாராட்டுத் தெரிவித்தார் அடுத்த மூன்றாண்டுகளுக்கான திட்டத்தைத் தயாரிக்குமாறு அமைச்சர் திரு நிஷாங்க் பொக்ரியால் கேட்டுக் கொண்டார் இந்தியாவும் சீனாவும் எல்லைப் பகுதி தொடர்பான சர்சசைகளுக்கு அமைதிப் பேச்சு வார்த்தை மூலம் தீர்வு காண உறுதிப் பூண்டுள்ளன வெளியுறவுத் துறையின் கிழக்கு ஆசிய பிரிவின் இணைச் செயலர் திரு நவீன் பழீவத்சவா சீள வெளியுறவுத் துறையின் தலைமை இயக்குநர் ஊ ஜியாங்ஹோவுடன் இன்று காணொளி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் இக்கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன தற்போதைய உலக சூழலில் உறுதியான நட்புறவை வலுப்படுத்த இருநாடுகளும் முடிவுசெய்தன இரு நாடுகளும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நடவடிக்கை மேற்கொள்ள இக்கூட்டத்தில் ஆவோசிக்கப்பட்டள கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்கு எழுந்துள்ள ச்வால்களை சந்திக்க ஏதுவாக கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது பாதுகாப்புத் துறைக்காள ஆடை வடிவமைப்பு நிறுவனத்தை தனியார்மயப்படுத்துவது தொடர்பாக ஊழியர் கூட்டு சங்கங்களுடன் புதுதில்லியில் இன்று பேச்சுக்கள் நடைபெற்றன இதற்கான குழுவில் இடம் பெற்றுள்ள பாதுகாப்புத் துறையின் கூடுதல் செயலர் வி எல்காந்தா ராவ் மற்றும் மூத்த அதிகாரிகள் மற்றும் ரானுவ உயரதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மூன்று சங்கங்களுடன் காணொளி காட்சி மூலம் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர் அரசின் திட்டத்தை செயல்படுத்துவதற்காள வழிமுறைகள் குறித்தும் ஊழியர்களின் ஊதியம் ஒய்வூதியம் படிகள் குகாதார வசதிகள் மற்றும் பணி தொடர்பானவை இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டன பாதுகாப்பு ஆடை நிறுவன வாரித்தில் தனியார் பங்கேற்பை அதிகரிப்பதன் மூலம் தரமான பொருட்களை உற்பத்தி செய்ய அரசு முடிவு செய்துள்ளது

இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெறவுள்ள ஒளிரும் தமிழ்நாடு என்ற மாநாட்டை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறா் தமிழ்நாட்டின் தொழில் வளம் குறித்த கையேட்டினையும் முதலமைச்சர் வெளியிடுகிறார்

மாநிலத்தில் தொழில் தொடங்க முன்வருமாறு சள்வதேச அளவில் முன்னணியில் உள்ள மின்னுவியல் நிறுவனங்களுக்கும் மோட்டார் நிறுவனங்களுக்கும் முதலமைச்சர் ஏற்கனவே அழைப்பு விடுத்துள்ளா் இந்நிலையில் இன்று நடைபெற உள்ள இந்திய தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் தேசிய அளவில் புகழ்பெற்ற பல நிறுவனங்களின் தலைவா்கள் பங்கேற்க உள்ள நிலையில் மாநிலத்தில் தொழில்துறை வளர்ச்சிக்கும் முதலீடுகளை ஈள்ப்பதற்கும் அரசு மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகள் முதலமைச்சள் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் யூளியன்பிரதேசத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது பாகிஸ்தானின் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் மதியழகன் குடுப்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள முதலமைச்ச் அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவும் அரசு சார்பில் மரியாதை செலுத்தவும் சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் காஷ்மீர் எல்லையில் அத்தமீறிய பாகிஸ்தான் படைகளுடன் நடந்த மோதலின் போது உயிர் நீத்த தமிழகத்தை சேர்ந்த ரானுவ வீரர் மதியழகனுக்கு வீரவணக்கம் செலுத்துவதாக கூறியுள்ளார்

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

இந்நிலையில் கடலூர் தஞ்சாவூர் திருவையாறு புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை ஆகிய ஊர்களில் நேற்று மாலை பலத்த மழை பெய்தது